விவசாயிகளின் அனைத்து பிரச்னைகளுக்கும் தீர்வு காண அவர்களுடன் பேச்சு நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுவா மையங்களை பிரபலப்படுத்துவதற்கு விமான போக்குவரத்துக் கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் வெளிநாட்டு ஆஸ்திரேலியர்கள் முதவீடுகள் செய்யலாம் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதவாவது டெஸ்ட கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான

இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் அனைத்து பிரக்ளைகளுக்கும் தீர்வு காண அவர்களுடன் பேச்க நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அரசு உண்மைக்கு மாறான தகவலைக் கூறவில்லை என்று குறிப்பிட்ட அவர் குறைந்த பட்ச ஆதரவு விலை தொடரும் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரக விவசாயிகளின் நலனுக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படும என்று பிரதமர் உறுதியளித்தார்

எம் எஸ் கவாமிநாதன் குழு அளித்த் விவசாயிகளுக்கான சீர்திருத்தங்கள் முந்தைய அரசுகளால் மறைக்கப்பட்டதாக அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகளின் நலனுக்காக இந்த சீர்திருத்தங்களை நிறைவேற்றியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே குழப்பத்தையும் அச்சத்தையும் விளைவித்து வருவதாக குறிப்பிட்டார் தூய்மையான கங்கை நதியன்னை மற்றும் நர்மதை நதியன்னையைப் போல அரசு விவசாயிகளைக் காப்பாற்றி வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்கு யூரியா உரம் வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் உரங்களை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் குறைந்த பட்ச ஆதார விலையை அரசு செயல்படுத்தாது என்பது போன்ற பொய்யான தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் உருவாக்குவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் கோவிட் தொற்று காலத்திலும் விவசாயிகளுக்கு குறைவின்றி குறைந்த பட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் எதிர்கட்சிகள் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாது என்ற உண்மைக்கு மாறான தகவலை பரப்பி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

விவசாயிகள் ஒப்பந்ததாரர் சட்டத்தின் மூவம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றார் புதிய சட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு புது குதந்திரம் கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் நாட்டின் எந்தப் பகுதியில் வேண்டுமானாலும் தங்களின் பொருட்களை விற்கலாம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒப்பந்த அடிப்படையில் நிலத்தில் பயிரிடப்படும் பயிர்களைத் தவிர நிலம் விவசாயிகளிடம் தான் இருக்கும் என்று பிரதமர் விளக்கினார் இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு முழு பணமும் கிடைக்கும் என்று பிரதமர் கூறினார்

நரேந்திர மோடி கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அசோசெம் நிறுவன வார விழா கொண்டாட்டங்களில் காணொளி காட்சி மூலம் இன்று முக்கிய உரை நிகழ்த்துகிறார் இந்த நூற்றாண்டுக்கான அசோசெம் விருதை பிரதமர் திருநரேந்திர மோடி ரத்தன் டாடாவிற்கு வழங்குகிறார்

நானூறு பேர்களை கொண்ட இந்த அமைப்பில் நான்கரை வட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக கோவா செல்கிறார்

வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலா மையங்களை பிரபலப்படுத்துவதற்கு அந்த மாநிலங்களில் விமான போக்குவரத்துக் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் சுற்றுச் சூழல் சுற்றுவா கலாச்சார கற்றுவா போன்றவை வட கிழக்கு மாநிலங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் என்றார் மத்திய மாநில அரசுகள் இதனை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் கற்றுலா பயணிகளின் வருகையை ஈர்ப்பதற்கு விமான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார்

கோவிட் தொற்று காலத்தில் வெளிநாட்டு சுற்றுவா பயனிகள் இல்லாத நிலையில் உள்நாட்டு பயனிகள் சுற்றுலா மேற்கொள்வதற்கு உகந்த இடமாக வட கிழக்கு மாநிலங்கள் திகழுவதாக அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு மிசோராம் மாநில ஆளுநர் திரு ஸ்ரீதரன் பிள்ளை எழுதிய ஒ மிசோராம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் மிசோராம் மக்கள் கிழக்கத்திய பாடும் பறவைகள் என்று பெயர் பெற்றவர்கள் அவர்கள் இசைக்கலையில் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் என்று திரு

நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமையன்று வியட்நாட் பிரதமர் திரு க்யன் உவான் ஃபுக் ஐ காணொலி காட்சி மூலம் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் இரு தலைவர்களும் பிராந்திய மண்டல மற்றம் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று வெளியுறவு துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடுகளை எளிதில் ஈர்ப்பதற்கான சூழல் நிலவுவதால் ஆஸ்திரேலியர்கள் முதலீடுகள் செய்யலாம் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரு தரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தில் பேசிய அவர் விவசாய துறையிலும் உணவு பதளிடும் துறையிலும் முதலீடுகள் வரவேற்க்பபடுவதாக அவர் கூறினார் விண்வெளி அனுசக்தி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி போன்றவற்றில் ஏராளமான வாய்ப்புகள் இருதரப்பு உடன்பாட்டின் கீழ் செய்து கொள்ள முடியும் என்றார் நீர் மேலாண்மை வர்த்தக கப்பல் கட்டும் பணிகள் கல்வியில் டிஜிட்டல் முறைகள் போன்றவை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்கவே மத்திய அரசு விவசாய சட்டங்களை செயல்படுத்தியதாக மத்திய ஜவுளித் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் மீரட்டில் விவாயிகள் கூட்டத்தில் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அரசியல் லாபம் பார்க்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் தேவையின்றி இந்த பிரச்சளையை அரசியலாக்கி வருவதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்கவே விரும்புவதாக கூறினார் நாடு முழுவதும் பிஜேபியின் சாரபில் விவசாயி சுட்டங்களின் பயன்பாடு குறித்த விளக்கக் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார்

இதற்கான வட்சியத்தை அடைவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் எடுத்து வருவதாக கூறினார்

சிறுபான்மை மக்களின் நலன்குளக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சிறுபான்மையினர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து சிறுபான்மையின மக்களும் பொருளாதார ரீதியாக அதிகாரம் பெறும்போது அது நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்றார் ரயில் சேவையை மேம்படுத்தவும் சரக்குப் போக்குவரத்துக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கவும் தேசிய அளவிலான வரைவு திட்டம் ஒன்றை இந்திய ரயில்வே தயாரிக்கவுள்ளது நாட்டில ் பயணியர் போக்குவரத்து மற்றும் சரக்குப் போக்குவரத்து தொழில்நுட்ப ரீதியாக ரயில்களின் திறளை அதிகரிப்பது கூடுதலான சேவைகளை வழங்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இந்த வரைவு திட்டம் அமையும்

கே கே சர்மா தெரிவித்துள்ளார்

கட்டுமான பணிக்கு தேவையான நிதியை ஒதுக்கி பணிகளைத் தரிதப்படுத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜான மத்திய அரசு வழக்கறிஞர் இதைத் தெரிவித்தார் கட்டுமாள பணிக்கு கடன் ஒப்பந்தம் தொடர்பாக ஜப்பான் நிறுவனத்துடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி வருவதாகவும் வரும் மார்ச் மாத இறுதிக்குள் கடன் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணிகள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்